பல நாடுகள் தயங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் செல்கிறார்

கோவையில் உள்ள விமான படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் சூலூரில் அமைக்கப்பட்டுள்ள விமானப்படை விமானத்தின் பழுது நீக்கம் னமயத்தையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் ஈசா யோகா மையத்தில் நாளை நடைபெறும் மகாசிவராத்திரி விழாவில் குடியரசு தலைவர் பங்கேற்கிறார் வெளியுறவு கொள்கையில் தமது அரசு ஏற்படுத்திய மாற்றம் காரணமாக இந்தியாவை எதிர்ப்பதற்கு பல நாடுகள் தயங்கி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் பேசிய பிரதமர் புதிய இந்தியா துணிச்சல் மிக்க இந்தியாவாக இருப்பதாகவும்

இந்திய வீரர்கள் ஒவ்வொருவரின் துளி ரத்தம் மதிப்பு மிக்கது என்று கூறிய பிரதமர் திரு மோடி இந்தியாவிடம் ரபேல் விமானங்கள் இருந்திருந்தால் தற்போதைய சூழலில் இந்தியாவுக்கு பக்கபலமாக இருந்திருக்கும் என்று மக்கள் கருதுகின்றனர் என்றும் தெரிவித்தார் ஒரு சிலரின் அரசியல் சுயநலம் காரணமாக ரபேல் விமானங்கள் வாங்குவதில் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்று கூறினார் எதிர்கட்சிகள் நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவேண்டும் என்று கூறிய பிரதமர் தன்மீது நடத்தப்படும் எதிர்ப்பு அரசியல் மூலம் மசூத் ஆஸார் போன்ற தீவிரவாதிகள் பலனடையக்கூடாது என்று தெரிவித்தார்

புதிய இந்தியாவை உருவாக்குவதில் புதுமையான தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் ஆகியவை உறுதுணையாக இருப்பதாக கூறினார் அடல் இங்குபேஷன் மிஷன் மற்றும் அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் மூலமாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயின்று வருவதாக குறிப்பிட்டார் பெண்கள் மற்றும் மகுழந்தைகள் மீதான மகுற்றங்களை தடுப்பதற்கு புதுமையான தொழில்நட்பங்களை கண்டறியவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் மூன்றாம் ஆண்டாக இந்த போட்டிகள் நடைபெற்றன தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் செல்கிறார் பாட்னாவில் நடைபெறும் சங்கல்ப் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஜக்கிய ஜனதா தள கட்சித்தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் மத்திய அமைச்சர் திரு ராம்விவாஸ் பாஸ்வான் ஆகியோர் பங்கேற்கின்றனர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் முதன்முறையாக பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரே மேடையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டம் நடைபெறுவதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் நாட்டின் பாதுகாப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் மேக் இன் இந்தியா திட்டத்தின்கீழ் இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சிறந்த எடுத்துகாட்டாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொழிற்சாலை இங்கு அமைவதன் காரணமாக வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனையடுத்து மின் உற்பத்தி கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் ஒருபகுதி என்றும் அங்கு நடைபெறும் சம்பவங்கள் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் அபுதாபியில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் திருமதி சுஷ்மா சுவராஜ் பஙகேற்றது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த மாநாட்டில்தான் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பங்கேற்றது இந்த கூட்டத்திற்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது என்று அவர் தெரிவித்தாா் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பயங்கரவாதம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கத்தார் நாட்டின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் பின் கலீஃபா அல் தானியிடம் பேசிய அவர் அனைத்து வகையான பயங்கரவாதம் மற்றும் அதற்கு அளிக்கப்படும் ஆதரவுக்கு முடிவு கட்ட உறுதியான மற்றும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடான கத்தாருடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி லாகூர் இடையேயான சம்ஜோதா பயணியர் விரைவு ரயில் போக்குவரத்து சேவை மீண்டும் இன்று தொடங்குகிறது இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டதை அடுத்து இந்த விரைவு ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன

இயற்கை எரிவாயு உற்பத்தியில் நாட்டிலேயே திரிபுரா முதலாவது இடத்தை பிடித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் என்று தெரிவித்துள்ளார் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் நான்கு புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் மெட்ரிக் அளவில் நாள்தோறும் எரிவாயு இந்த மையத்திலிருந்து எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

மிக அதிக அளவிலான இயற்கை எரிவாயுகள் அசாம் திரிபுரா அருணாசலபிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகளவு உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு செர்ஜி சொய்ஜூ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை தொலைபேசி வாயிலாக தொடர்புகொண்டு பேசினார் அப்போது இந்தியா இடையேயான ரானுவ ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சரிடம் பேசிய ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர்

பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று பெண் சாதனையாளர்களுக்கான விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் இந்தியா பெண்களை தெய்வமாகப் போற்றும் கலாச்சாரமுடைய நாடு என்றார் பெண்களின் திறமையில் இந்தியா மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புலனாய்வு அமைப்புகளின் எச்சரிக்கையைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அழித்ததால் பயங்கரவாதிகள் இந்திய விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன